பணியாளர்களுக்கு மாநில அரசு தக்க பாதுகாப்பு அளிக்கும் என்று முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

முறைய தொடர வேண்டுமென மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு

உதயகுமார் கேட்டுக் கொண்டுள்ளார்

கல்விக்கட்டணத்தை உடனடியாக செலுத்தமாறு நிர்பந்திக்கக்கூடாது என மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது

அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் உயிர்க்காக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளவர்கள் பக்கம் அரசு முழுமையாக நிற்கிறது என்றும் அவர்கள் அச்சப்படத்தேவையில்லை என்றும் கூறியுள்ளார்

உயிர்க்காக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள இவர்களை இறைவனுக்கு நிகராக தாம் கருதுவதாகவும் அவர் கூறியுள்ளாா்

தள்ளலம் கருதாமல் மக்களை காக்கும் பணியில் ஈடுபட்டு தங்கள் இன்னுயிரை தறப்பவர்களுக்கு பொதுமக்கள் தகுந்த மரியாதை அளிக்கும் வகையில் ஒத்துழைப்பு தரவேண்டும் என்று தாம் மக்களை அன்புடன் கேட்டுக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார் உயிர்க்காக்கும் பணியில் தங்கள் உயிரை இழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி தமது அறிக்கையில் கூறியுள்ளார்

உதயகுமார் கேட்டுக் கொண்டுள்ளார்

மக்களின் உயிரை பாதுகாக்கும் நோக்கில் எடுக்கப்பட்டுள்ள அரசின் இம்முடிவுக்கு தகவல் தொழில்நுட்பத்துறை நிறுவனங்கள் ஒத்துழைப்பு தரவேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் தொழில்நுட்பத்துறையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார ரீதியிலான சிவை பின்னர் மீட்டெடுத்து விட முடியும் என்றும் அந்த நிறுவனங்களுக்கு அமைச்சா் நம்பிக்கையூட்டினார்

சண்முகம் பிறப்பித்துள்ள உத்தரவில் வரும் கல்வியாண்டு கட்டணத்தையோ கடந்த ஆண்டில் நிலுவையில் உள்ள கல்விக் கட்டணத்தையோ உடனடியாக செலுத்தமாறு வலியுறுத்தக்கூடாது என்று கூறியுள்ளார் கல்விக் கட்டணத்தொகையை தாமதமாக செலுத்தும்பட்சத்தில் அதற்கு அபாரத கட்டணம் எதுவும் வசூலிக்கக்கூடாது என்றும் அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது ஊரடங்கு காலத்தில் ஆவின் பால் கொள்முதல் மற்றும் விற்பனை அதிகரித்திருப்பதாக பால்வளத்துறை அமைச்சள் திரு ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார் விருதுநகில் இன்று செய்தியாள்களிடம் பேசிய அவா் தடைக்னலத்தில் பால் விநியோகத்தை ஆவின் ஊழியர்கள் சிறப்பாக செய்து வருவதாகவும் கூறியுள்ளார் ஆவின் பாலை அதிக விலைக்கு விற்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார்

செல்லூர் ராஜூ இன்று மதுரையில் தொடங்கி வைத்தாா்

நிவாரணம் அளித்த பொதுமக்கள் நிறுவனங்கள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி நன்றி தெரிவித்துள்ளாா்

கங்கா கேத்கர் தெரிவித்துள்ளார் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதிதாக இறக்குமதி செய்யப்பட்டுள்ள ரேபிட் டெஸ்ட் கருவிகளை இரண்டு நாட்களுக்கு பயன்படுத்த வேண்டாம் என மாநில அரசுகள் கேட்டுக் கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்தாா் இந்த கருவிகள் சிலவற்றில் பழுது ஏற்பட்டிருப்பதாக புகாா் எழுந்துள்ளதை அடுத்து அது தொடா்பாக ஆய்வு மேற்கொள்ள வேண்டி இருப்பதாகவும் அவா் கூறினாா்

லாவ் அகர்வால் தெரிவித்துள்ளார்

குடிமைப்பணிகள் தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணைத் தலைவா் திரு வெங்கய்யா நாயுடு மற்றும் பிரதமா் திரு நரேந்திரமோடி இன்று வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளன் அரசின் திட்டங்களை மக்களுக்கு கொண்டு செல்வதில் குடிமைப் பணி அதிகாரிகளின் பங்கு இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் குடியரசுத் துணைத் தலைவா் திரு வெங்கப்யா நாயுடு விடுத்துள்ள செய்தியில் அரசின் கொள்கை முடிவுகளை மக்கள் நலத்திட்டங்களாக மாற்றுவதற்கு குடிமைப்பணி அதிகாரிகள் முக்கிய பங்காற்றுவதாக குறிப்பிட்டுள்ளாா்

வெங்கடேஸ்வரன் வழங்கும் அறிந்ததும் அறியாததும் குறித்த பதிவு ஆயிரம் ரூபாய் நிவாரண உதவித்தொகையை இதுவரை பெறாத அமைப்புசாரா தொழிலாளா்கள் தங்களது வங்கிக் கணக்கு எண்ணை சம்பந்தப்பட்ட தொழிலாளர் உதவி ஆணையரிடம் அளித்தால் நிவாரணத்தொகை விரைந்து வழங்கப்படும் என்று மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திருமதி நிலோஃபர் கபில் தெரிவித்துள்ளார்

நிலோஃபர் கபில் தெரிவித்துள்ளார்

இது குறித்து பயனாளிகள் தங்களது கருத்துக்களை எமது செய்தியாள்களிடம் பகிர்ந்து கொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிரதமரின் விவசாயிகளின் நிதியுதவி திட்டத்தின்கீழ் பயன் பெற்றதாக விவசாயி ஒருவர் தெரிவித்தார்

ஓம் பிர்லா இன்று மாநிலங்களின் சட்டப்பேரவைத் தலைவர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக கேட்டறிந்தார்